ஜம்மு கஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்தியதாக்குதலில் துணைராணுவப்படையைச் சேர்ந்தநான்குபேர் காயமடைந்துள்ளனர்

தமிழகநிதிநிலைமைகுறித்துஆய்வு மேற்கொள்ளதிருஎன் தலைமையிலானமத்தியநிதிக்குழுசென்னைவருகிறது

பாகிஸ்தானில் அதிபா் தேர்தல் தற்போதுநடைபெற்றுவருகிறது

சைபிரஸ் நாட்டுக்குஅரசுமுறைபயணம் மேற்கொ்ணடுள்ளகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் அந்நாட்டுதலைவர்களுடன் நடத்தியபேச்சுக்களின்போது சைபிரஸ் தனதுஆதரவைதெரிவித்தது ஐ நா வில் சீ்வதேசபயங்கரவாதகட்டுப்பாட்டுக்கானவிரிவானஉடன்படிக்கைக்கானதீர்மானம் விரைவில் நிறைவேற்றப்படவேண்டுமென்று இரு நாடுகளும் வலியுறுத்தின

ள்வதேசசூரியமின் உற்பத்திகூட்டமைப்பில் சைபிரஸ் இணையவேண்டுமென்றுதிருராம்நாத் கோவிந்த் அழைப்புவிடுத்தாா் அவர் இன்றுசைபிரஸ் பல்கலைக்கழகத்தில் உரைநிகழ்த்துகிறார் அதைத் தொடர்ந்துஅவர் மாலையில் பல்கேரியாசெல்கிறார் ஜம்மு கஷ்மீரில் இன்றுபயங்கரவாதிகள் நடத்தியதாக்குதலில் துளைராணுவப்படைவீரர்கள் நான்குபேர் காயமடைந்தனர் பாரமுல்லாமாவட்டத்தில் சங்ரமாசவுக் என்ற இடத்தில் மத்தியரிசா்வ் பாதுணப்புப்படைவீரா்கள் ரோந்தபணியில் ஈடுபட்டிருந்தபோதுபயங்கரவாதிகள் கையெறிகுண்டுகளைவீசி இந்ததாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இதற்குபயங்கரவாதஅமைப்புகள் எதுவும் இதுவரைபொறுப்பேற்கவில்லை ஷெட்யூல்டுவகுப்பினரைதலித் என்றுஅழைப்பதைவிர்க்குமாறுமத்தியதகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அனைத்துணடகங்களையும் கேட்டுக் கொண்டுள்ளது மும்பை உயா்நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் அளித்தஒருதீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சகம் இந்தவேண்டுகோளைவிடுத்துள்ளது அரசியல் சாசனத்தில் ப்புகுறிப்பிட்டுள்ளபடிஷெட்யூல்டுவகுப்பு அல்லதுஅதற்கு இணையானபிராந்தியமொழிசொற்கள் மட்டுமேபயன்படுத்தப்படவேண்டுமென்றுஅமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

தலைமைநீதிபதிதிருதீபக் மிஸ்ரா அடுத்தமாதம் இரண்டாம் தேதிஒய்வுபெறுகிறார் அதற்குஅடுத்தநாள் நீதிபதிதிரு ரஞ்ஜன் கோகோய் புதியதலைமைநீதிபதியாகபதவியேற்பார் என்றுதெரிகிறது இதற்கானகோப்புகள் மத்தியசட்டமற்றும் நீதித்துறைக்குஅனுப்பப்பட்டுள்ளன நீதிபதிதிருகோகோய் பணிமூப்பு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார்

இக்குழுவுக்குஉள்துறைஅமைச்சக இணைசெயலாளர் திருகேபிசிங் தலைமைவகிக்கிறார்

கேரளாவில் அடைமழைபெய்வதற்கானவாய்ப்புகள் குறித்தமுன்னெச்சரிக்கையை இந்தியவானிலைஆய்வுத்துறை இரண்டுவாரங்களுக்குமுன்னதாகவேமாநிலஅரசுக்குவழங்கிவிட்டதாகமத்தியஅரசுகூறியிருக்கிறது இது தொடர்பாக புவிஅறிவியல் அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டஅறிக்கையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிமுதலமைச்சர் திருபினராயிவிஜயனை வானிலைஅதிகாரிகள் சந்தித்துமிககனமழைபெய்வதற்கானவாய்ப்புக்கள் பற்றிஎடுத்துரைத்ததாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவில் இம்மாதம் தேசியஊட்டச்சத்துமாதமாககடைபிடிக்கப்படுகிறது ஊட்டக்கத்துதொடர்பானவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகளைநாடுமுழுவதும் நடத்தமத்தியமகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைபல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுசெய்துள்ளது

இதற்கானதேசியஊட்டச்சத்து இயக்கத்தைபிரதமா் திருநரேந்திரமோடிகடந்தமாா்ச் எட்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜூனுவில் தொடங்கிவைத்ததுகுறிப்பிடத்தக்கது

கேசிங் தலைமையிலான இக்குழு சென்னையில் முதலமைச்ச் அமைச்ச்கள் திருஎன் உயரதிகாரிகள் ஆகியோருடன் மாநிலநிதிநிலைமைகுறித்துவிரிவானஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறது திருஎன் கேசிங் இன்றுசென்னைவந்தடைந்தாா் டாக்டர் அனுப்சிங் டாக்டர் அசோக் லாஹிரி டாக்டர் ரமேஷ்சந்த் கியஉறுப்பிளர்களும் குழுவின் செயலாளர் திருஅரவிந்த் மேத்தாவும் விரைவில் சென்னை வரவுள்ளனர் பல்வேறுஅரசியல் கட்சித் தலைவா்கள் வா்த்தகமற்றும் தொழில் துறைபிரதிநிதிகள் உள்ளாட்சித் துறைஅதிகாரிகள் ஆகியோருடன் அவர்கள் கலந்துரையாடவுள்ளனர் பின்னர் மதுரை ரமேஸ்வரம் ஆகிய இடங்களுக்கும் அவர்கள் செல்லவுள்ளனர் ராமேஸ்வரத்தில் மறைந்தமுன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் நினைவிடத்தில் அவர்கள் மரியாதைசெலுத்தவுள்ளனர் தேனி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் ஆகியமாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுவரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்துமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுசென்னைதலைமைச் செயலகத்தில் ஆய்வு நடத்தினார் சும்பந்தப்பட்டமாவட்டஆட்சியர்கள் கண்காணிப்பு அலுவலர்கள் உள்ளாட்சி உயர்கல்வி சமூகநலம் வேளாண்மை வருவாய் வணிகவரி தொழிலாளா்நலன் இந்துசமயஅறநிலையத்துறைஆகியதுறைகளின் அமைச்சா்கள் உயரதிகாரிகள் ஆகியோர் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் கலந்துகொண்டனர்

குறுக்கேஆந்திரஅரசுதடுப்பணைகட்டுவதைதடுத்துநிறுத்தவேண்டுமென்று பாலாற்றின் இந்தியகம்யுனிஸ்ட் கட்சிவலியுறுத்தியுள்ளது அக்கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் இன்றவெளியிட்டுள்ளஅறிக்கையில் ஆந்திரஅரசின் நடவடிக்கைகளால் பாலாற்றில் தமிழகத்திற்குஒருசொட்டுதண்ணீர்கூடவரமுடியாதநிலைஏற்படும் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

எனினும் விமானிஅதிர்ஷ்டவசமாககாயங்கள் இன்றிதப்பினார் விபத்துக்கானகாரணம் குறித்து இந்தியவிமானப் படைவிசாரணைமேற்கொண்டுள்ளது பாகிஸ்தானில் புதியஅதிபரைதெரிந்தெடுப்பதற்கானதேர்தல் தற்போதுநடைபெற்றுவருகிறது

தற்போதையஅதிபர் திருமம்நூன் உசேனின் பதவிக்காலம் வரும் சனிக்கிழமையுடன் முடிவடைகிறது பிரதமின் விவசாயிகள் நீர்பாசனத் திட்டத்தின் மூலம் துத்துக்குடிமாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியில் வானம் பார்த்த பூமியாககாணப்பட்டபகுதிகள் பலவும் பசுமைபடர்ந்துகாட்சியளிக்கின்றன இந்ததிட்டத்தின் மூலம் சொட்டுநீர் பாசனம் போன்றதிட்டங்களைமேற்கொள்ளஅரசின் மானியம் கிடைப்பதுடன் இரட்டிப்பு வருமானம் ஈட்டமுடிவதாகவிவசாயிகள் தெரிவிக்கின்றனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் தீயெம் யும் டெல் போத்ரோ இஸ்னரையும் எதிர்த்துஆடுகின்றனர் மரீன் சிலிச் நோவக் ஜோகோவிச் ஆகியோரும் களத்தில் உள்ளனர்